் ரானுவம் மற்றும் கடற்படையுடன் இஸ்ரோவும் தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளது

ஐ சி சி ஆடவர் கிரிக்கெட்டில் விராட் கோலி தலைமையிலாள இந்திய அணி இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது

அம்மாநிலத்தின் நிலைமை தொடரந்து கண்காணிக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது அமர்நாத் யாத்திரை நிறைவடைந்த பிறகு அனைத்து தரப்பினரின் கருத்துகளையும் கேட்டறிந்து பிறகு சட்டப்பேரவை தேர்தல் அட்டவணை அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தின் நிலைமை குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா விடம் நேற்று விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது அம்மாநிலத்தில் தற்போது நிலவும் சூழல் குறித்து உள்துறை அமைச்சிடம் தெரிவிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன வருடாந்திர அம்நாத் புனித யாத்திரை அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி தொடங்கவிருப்பதையொட்டி மேற்கொள்ளப்பட்டு வரும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் அவரிடம் விளக்கி கூறப்பட்டது மத்திய உள்துறை செயலாளர் திரு ராஜீவ் கவுபா மற்றும் உள்துறை அமைச்சகத்தில் கஷ்மீர விவகாரத்தை கவனித்து வரும் மூத்த அதிகாரிகள் இந்தக் கூட்டத்தில் கலந்துகொண்டனர் பல்வேறு இந்திய மொழிகளையும் ஒருங்கிணைந்த முறையில் மேம்படுத்துவதற்கான செயல் திட்டத்தை வகுக்குமாறு மனித வள மேம்பாட்டுத்துறை அதிகாரிகளுக்கு இத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ரமேஷ் போக்ரியால் உத்தரவிட்டுள்ளார் பண்டைகால இந்திய நூல்களில் புதைந்து கிடக்கும் அறிவாற்றல் குறித்து மேலும் ஆராய்ச்சி செய்வதுடன் அவற்றை தற்கால அறிவியலுடன் ஒருங்கிணைக்க வேண்டியது அவசிபம் என்றம் அவர் தெரிவித்துள்ளார் மனித வள மேம்பாட்டுத்துறை பணிகள் குறித்த ஆய்வு கூட்டத்தின்போது தரமான கல்வியின் அவசியம் குறித்து திரு போக்ரியால் சுட்டிக்காட்டியுள்ளார் இளைஞர்களுக்கு தாமதம் இன்றி வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் புதிய தொழில் நுட்ப படிப்புகளை உருவாக்குமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மரக்கன்றுடன் செவ்பி எனப்படும் மக்கள் இயக்கத்தை தொடங்கி வைத்த மத்திய கற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் மக்கள் அனைவரும் தலா ஒரு மரக்கன்றுகளை நட்டு அதுபற்றிய செல்பி காட்சியை சமூக ஊடகங்களில் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் உலக கற்றுச்சூழல் தினம் கடைப்பிடிக்கப்படுவதையொட்டி புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஐவடேகர்குற்றுக்குழல் பாதுகாப்பு மக்கள் இயக்கமாக நடைபெற வேண்டும் என்றார் காற்று மாசு என்பது இந்த ஆண்டு கற்றுக்குழல் தினத்தின் மைய கருத்தாகும் பரியாவரன் பவன் வளாகத்தில் தூமும் பிரபல கிரிக்கெட் வீரர் கபில்தேவ் மற்றும் பாலிவுட் நடிகர் ஜாக்கிஷ்ராவ் ஆகியோர் இணைந்து மரக்கன்றுகளை நட இருப்பதாகவும் திரு ஜவடேகர் தெரிவித்தார் மாற்றியமைக்கப்பட்ட தேசிய காசநோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் தற்போதைய நிலை குறித்து மத்திய ககாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஸ்வர்தன் தலைமையில் நடடபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டது இந்த கூட்டத்தின்போது காசநோய் ஒழிப்பை ஒரு இயக்கமாக மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு டாக்டர் ஹர்ஸ்வர்தன் உத்தரவிட்டாார்

காச நோய் ஒழிப்பை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்ற புதுமையான அனுகுமுறைகளை பின்பற்றுமாறும் அமைச்சர் கேட்டுக்கொண்டாார்

குற்றம்சாட்டப்பட்டவர்களின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் திரு எம் எஸ் கான் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் ஆசியா மற்றும் ஷா ஆகியோர் ஏற்கனவே என் ஐ ஏ காவலில் உள்ள நிலையில் ஆலம் மட்டும் ஜம்மு கொண்டுவரப்பட்டான் என்று கூறினார்

மாயமான விமானத்தை தேடும் பணியில் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோவும் ஈடுபட்டுள்ளது இஸ்ரோவின் புவி ஆய்வு செயற்கோள்களான கார்ட்டோ சாட் மற்றும் ரிசாட் ஆகியவை விமானம் மாயமான பகுதியை புகைப்படம் எடுத்துள்ளதாக விமான படையின் டுவிட்டர் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

வருமான வரி படிவங்கள் மாற்றியமைக்கப்பட்டதை தொடர்ந்து வரி செலுத்தவோருக்கு ஏற்படும் இடையூறுகளுக்கு தீர்வு கானும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக மத்திய நேரடி வரிகள் வாரியம் தெரிவித்துள்ளது இந்தியாவில் மிக வலுவான கட்டுபாட்டு நடைமுறைகளும் மிகப்பெரிய மதிப்பு மற்றும் சில்லறை பட்டுவாடா முறைகளும் உள்ளதாக ரிசர்வ் வங்கி அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெஞ்ச் மார்க்கிங் இந்திய பண பட்டுவாடா நடைமுறைகள் என்ற தலைப்பில் நேற்று வெளியிடப்பட்ட இந்த அறிக்கையில் தேவையாள சுட்டங்கள் மற்றும் தனி நபர் பணப் பழக்கம் போன்ற துறைகளில் இந்தியா வலுவான நிலையில் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது இந்தியாவில் பின்பற்றப்படும் பட்டுவாடா முறைகள் மற்றும் சூழல்முறைகள் மற்ற பெரிய நாடுகளில் பின்பற்றப்படும் நடைமுறைகளுடன் ஒப்பிடுகையில் சிறப்பாக உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது பணப்பட்டுவாடா கட்டணங்களை முறைப்படுத்துதல் டெபிட் கார்டு விநியோகம் மற்றும் ஏடிஎம் மையங்களின் எண்ணிக்கையிலும் இந்திய முன்னணியில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளையில் காகித நடைமுறைகள் மூலம் பணப்பட்டுவாடா செய்வதை குறைத்து டிஜிட்டல் பணப்பட்டுவாடாவை அதிகரிக்க மேலும் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் என்று அந்த ரிசர்வ் வங்கி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புளித ரம்ஜான் மாதம் நிறைவு பெறுவதை அடுத்து நாடு முழுவதும் ஈத் உல் ஃபிதர் எனப்படும் ரமலான் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது தில்லியில் பிறை தென்படாவிட்டாலும் உத்தராகண்ட் மாநிலங்களில் நேற்று மாலை பிறை தென்பட்டதை அடுத்து இன்று ரமலான் பண்டிகை கொண்டாப்படுவதாக ஜும்மா மசூதி ஷாகி இமாம் சயத் அகமது புகாரி புதுதில்லியில் தெரிவித்துள்ளார் இதைபொட்டி குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் புனித ரமலான் மாதம் நிறைவடைவதை குறிக்கும் இன்று கொண்டாடப்படும் ரமலாள் பண்டிகை சகோதரத்துவம் மற்றும் பொறுமையை வகையில் கடைபிடிப்பதை வலுப்படுத்தும் என்று குறிப்பிட்டுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் வெங்கப்யா நாயுடு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் அர்பணிப்பு ஈகை சகோதரத்துவம் மற்றும் நவ்லெண்ணத்தை வெளிப்படுத்தும் நாளாக ரமலான் பண்டிகை கொண்டப்படுவதாக தெரிவித்துள்ளார் ஐ சி சி ஆடவர் உலகக் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சவுத் ஆம்டன் நகரின் ரோஸ்பவல் விளையாட்டு அரங்கில் நடைபெறும் தனது தொடக்க ஆட்டத்தில் விராட் கோலி தலைமையிலான இந்திய அணி தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது

இன்று முதல் உலக கோப்பை கிரிக்கெட் பற்றிய நேரடி வர்ணனைகளை அகில இந்திய வானொலி தினசரி ஒலிபரப்ப உள்ளது ஆகாசவாணியால் ஒலிபரப்பு செய்யப்படும் இந்த நேரடி வர்ணணை முதல்முறையாக சோதனை அடிப்படையில் இணையதளம் வாயிலாகவும் ஒலிபரப்பப்படும் என பிரஸார் பாரதியின் தலைமை செயல் அதிகாரி திரு சசிசேகர் வெம்பட்டி தமது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார்